யாற்றவேண்டுமென்றுபிரதமர்திரு நரேந்திரமோடிதனதும ன்கிபாத்உரையில்அழைப்புவிடுத்துள்ளார் ஒருங்கிணைந்தவளர்ச்சிமற்றும்முன்னேற்றம்காண்பத ற்குசுயச்சார்புஇந்தியாதிட்டம்மிகவும்அவசியமானதுஎன்று அவர்வலியுறுத்தியுள்ளார் உலகஅளவில்பொம்மைதயாரிப்புமண்டலமாகஇந்தி யாவைமாற்றுவதற்கு தொழில்முனைவோர்முன்வரவேண்டும்என்றும்பிரதமர்கேட் டுக்கொண்டார்

கோவிட் தொற்றுபரவல்காலத்தில்

எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் நாடுதன்னிறைவுஅடைவதற்குஅனைத்துமக்களும்பணியா ற்றவேண்டுமென்றுபிரதமர்திரு நரேந்திரமோடிஅழைப்புவி டுத்துள்ளார் அகிலஇந்தியவானொலிமூலம்மக்களுக்குஉரையாற்றும் ம ன்கிபாத்நிகழ்ச்சியில்அவர்பேசியபோது ஒருங்கிணைந்தவளர்ச்சிமற்றும்முன்னேற்றம்காண்பதற்கு சுயச்சார்புஇந்தியாதிட்டம்மிகவும்அவசியமானதுஎன்பதை யும்வலியுறுத்தியுள்ளார் சுயச்சார்புஇந்தியாதிட்டத்தின்கீழ்உள்நாட்டிலேயேபுதியசெ யலிகளைஉருவாக்குவதில்இளைஞர்கள்மிகவும்ஆர்வமாகப ங்கேற்றதைபிரதமர்சுட்டிக்காட்டினார்

இரண்டுடஜனுக்கும்அதிகமானபுதியசெயலிகள்வெளியிடப் பட்டுஉள்ளதாகவும் அவற்றைமக்கள்பிரபலப்படுத்தவேண்டும்என்றும்அவர்கே ட்டுக்கொண்டார் இன்று சிறிய்நிறுவனங்களாகதொடங்கப்படுபவைஎதிர்காலத்தில் பெரியநிறுவனங்களாகவளர்ந்து நாட்டின்அடையாளமாகஉருவெடுக்கும்என்றுபிரதமர்நம்பி க்கைதெரிவித்தார் அறிவார்ந்தஇளைஞர்கள் நாட்டின்பாரம்பரியவரலாற்றின்அடிப்படையில்கணினிவி ளையாட்டுகளைகண்டுபிடிக்கவேண்டும்என்றும்அவர்வே ண்டுகோள்விடுத்தார் கணினிவிளையாட்டுமற்றும்பொம்மைதயாரிப்புதுறைகளி ல் சுயச்சார்புஇந்தியாதிட்டத்தைசெயல்படுத்தஅதிகமானவா ய்ப்புகள்இருப்பதையும்அவர்சுட்டிக்காட்டினார் உலகஅளவில்பொம்மைதயாரிப்புதுறையில் லட்சம்கோடிரூபாய்அளவுக்குஉற்பத்திஉள்ளதாகவும் அதில்இந்தியாவின்பங்குமிக்க்குறைவாகஉள்ளதுஎன்றும்பி ரதமர்குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில்உள்ளதஞ்சாவூர் கர்நாடகாவில்உள்ளசென்னப்பட்டனா ஆந்திராவில்உள்ளகொண்டப்பள்ளி அசாமில்உள்ளதுபாரி உத்தரப்பிரதேசத்தில்உள்ளவாரணாசிஆகியநகரங்கள் பார்ம்பரியமான்பொம்மைதயாரிப்புமையங்களாகஇருக்கி ன்றன பொம்மைதயாரிப்புதுறையில்சிறுகுறுநடுத்தரநிறுவனங்க ள்மட்டுமின்றி பெரியநிறுவனங்களும்கைகோர்த்து அதிகமாகமுதலீடுசெய்துஇந்தியாவின்பங்களிப்பைஅதிகப் படுத்தவேண்டும்என்றுபிரதமர்கேட்டுக்கொண்டார் உலகஅளவில்பொம்மைதயாரிப்புமண்டலமாகஇந்தியா வைமாற்றுவற்குதொழில்முனைவோர்முன்வரவேண்டும்எ ன்றும்அவர்கேட்டுக்கொண்டார் பொம்மைகள்உருவாக்கும்முறைகள்குறித்துபுதியகல்விக் கொள்கையில்பாடத்திட்டமாகசேர்க்கப்படும்என்றும்அவர் தெரிவித்தார்

நரேந்திர மோடிதெரிவித்துள்ளார் இன்றுஅவர்தனது மன்கிபாத் நிகழ்ச்சியில்உரையாற்றும் போது இந்தியாவில்கொண்டாடப்படும்பண்டிகைகள்எல்லாம் சுற்றுச்சூழலுடன்நீண்டதொடர்புகொண்டவைஎன்றுகுறிப்பி ட்டார் ஓணம்பண்டிகையைமக்கள்உற்சாகத்துடன்கொண்டாடுகி றார்கள் பூக்களால்வீடுகளைஅலங்கரித்தும் புதியபொருட்களைவாங்கியும்மக்கள்மகிழ்ச்சி அடைகிறார்கள்என்றும்பிரதமர்தெரிவித்தார் அமெரிக்காமற்றும்ஐரோப்பாவிலும்கூட ஓணம்பண்டிகைபு கழ்பெற்றுள்ளதாகவும்தெரிவித்தார் தமதுஉரையில்ஆசிரியர்களின்பணிகளைபாராட்டியபிரத மர் புதியகல்விக்கொள்கையில்உள்ளபலன்களைஆசிரியர்கள் மாணவர்களுக்குஎடுத்துசெல்லவேண்டும்என்றுகேட்டுக் கொண்டார் ஊட்டச்சத்துவளர்ச்சியில்மக்களின்பங்களிப்புஅவசியம்என் றுபிரதமர் செப்டம்பர்மாதம் ஊட்டச்சத்துமாதமாககடைபிடிக்கப்படும்என்றும்தெரிவித் தார்

நாட்டின்பாதுகாப்புப்படைகளில்அதிகமானநாட்டுநாய்க ளைசேர்த்து பயிற்சிஅளித்துவருகிறார்கள் பொதுமக்களும்நாட்டுநாய்களைவளர்ப்பதில்ஆர்வம்காட்ட வேண்டும்என்றுபிரதமர்கேட்டுக்கொண்டார்

நோய்பாதிப்புக்காகசிகிச்சைபெற்றுவருபவர்களைவிட குணம்அடைந்தவர்களின்எண்ணிக்கைமூன்றரைமடங்குஅ திகமாகிஇருக்கிறது

இந்தியாவில்இறப்புவிகிதம்ஒன்றுபுள்ளிஏழுஒன்பதுசதவீத மாகஇருக்கிறது

எடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

வெளிநாடுமற்றும்வெளிமாநிலங்க ளில்இருந்துவருபவர்களுக்குஇ பாஸ்நடைமுறைதொடரும்என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

இதற்கெனநிலையானவழிகா ட்டுநெறிமுறைகளைஅரசுஅறிவிக்கஉள்ளது

மக்கள்வழிகாட்டுநெறிமுறை களைபின்பற்றி பயணம்செய்யலாம்என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

தொழிற்சாலைகள் வங்கிகள்மற்றும்இதரநிறுவனங்கள் நூறுசதவீதபணியாளர்களுடன்இயங்குவதற்கும்அனுமதிக்க ப்பட்டுள்ளது மாநிலங்களுக்குஇடையேயானரயில்போக்குவரத்துஅனும திக்கப்பட்டதடங்களில்மட்டும்அனுமதிக்கப்படும்

பள்ளிகள் கல்லூரிகள் திரையரங்குகள் நீச்சல்குளங்கள் அருங்காட்சியகங்கள் சுற்றுலாதலங்கள் கடற்கரைமற்றும்பொழுதுபோக்குபூங்காக்கள்போன்றவை மூடப்பட்டிருக்கும் அரசியல் கல்விமற்றும்பொதுவிழாக்களுக்குவிதிக்கப்பட்டதடைமறு உத்தரவுவரும்வரைதொடரும்என்றும்தெரிவிக்கப்பட்டுள்ள து ஞாயிற்றுக்கிழமைகளில்கடைபிடிக்கப்பட்டமுழுஊரடங்கு இனிமேல்இருக்காதுஎன்றும்முதல்வர்அறிவித்திருக்கிறார்